கால்வன் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து முகாம்களை அகற்றிவிட்டு சீன படைகள் விலகி சென்று கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது

பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிதது வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை தர நிர்ணயம் செய்யும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஏல்லைப் பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து கால்வன் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து சீன படைகள் விலகி செல்வதாக ரானுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த சில வாரங்களாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த முகாம்களும் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கிருந்த சீன ரானுவ வீரர்களை ஏற்றிக் கொண்டு அந்நாட்டின் ரானுவ வாகனங்கள் அப்பகுதிகளிலிருந்து புறப்பட்டு செல்வதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்திய சீன எல்லப்பகுதியிலிருந்து இன்று மாலைக்குள் எவ்வளவு துத்திற்கு சீன படையினா திரும்பி சென்றுள்ளனர் என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அப்போது இருவரும் திறந்த மனதுடள் இந்திய சீன எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து விரிவாக விவாதித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எல்லைப் பகுதியிலிருந்து இரு நாடுகளும் படைகளை விலக்கிக் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் விதத்தில் நல்லெண்ண முயற்சிகளை மேற்கொள்வது என முடிவு செய்தனா் மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழவண்ணம் தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகைள எடுக்க இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாரதீய ஜன சங் நிறுவனரும் சுதந்திரப் போராட்ட வீரருமான ஷியாம பிரசாத் முக்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரக துணைத்தவைர் திரு வெங்கையா நாயுடு பிரதம் திரு நநரேந்திரமோடி உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டியுள்ளனர் ஷியாம பிரசாத் முகா்ஜி நாட்டின் ஒற்றுமைக்காக அயராது பாடுபட்டவர் ஒரு சிறந்த தேசபக்தர் என்று திரு வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் செய்தில் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவுடன் ஜம்மு கஷ்மீர் இணைவதற்கு ஷியாம பிரசாத் அரும்பாடுபட்டவா் என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியவர் ஷியாம பிரசாத் முகர்ஜி என்று குறிப்பிட்டுள்ளார் முகாஜியின் சிந்தனைகளும் கோட்பாடுகளும் லட்சக்கணக்காள இந்தியர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய விதத்தில் உள்ளது என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கு வழிவகுத்தவர் என்றும் தொலைநோக்கு பார்வை உடையவர் முகாஜி என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்

ஆசியாவிலேயே மிகப்பெரிய இந்த சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையம் அம்மாநிலத்தின் ரேவா மாவட்டத்தின் விந்திய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது

ரயில்வே கைவசம் உள்ள நிலங்களில் குரியசக்தி மின் உற்பத்தி நிலையங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மாற்று ளிசக்திகளை பயன்படுத்தி ரயில்வேதுறை இயங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரயில்வேத் துறைக்குத் தேவையாள இரண்டு ஜிஹாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான டெண்டர்கள் ஏற்களவே கோரப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை தர நிர்ணயம் செய்யும் முறையை அழிமுகப்படுத்த உள்ளதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது இதன்படி சா்வதேச அளவீடுகளின் அடிப்படையில் தர நிா்ணயம் செய்யப்படும் நெடுஞ்சாலையின் செயல் திறன் பாதுகாப்பு மற்றும் பயன்படுத்துவோரின் சேவைகள் என மூன்று விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது இதனை அடிப்படையாகக் கொண்டு தயாரிக்கப்படும் அறிக்கையின்படி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சாலையின் தரம் உயர்த்தப்படும் எனறு நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது வாகனங்களின் வேகம் சுங்கச்சாவடிகளின் செயல் வேகம் சாலை குறியீடுகள் விபத்து குறைப்பு உள்ளிட்டவையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை கூறியுள்ளது

நோய் தொற்று அதகிமனாக காணப்படும் பகுதிகளில் பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டுமென்று மருத்துவ ஆராய்சிக் குழுமம் அறிவுறுத்தியுள்ளது

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தரிதப்படுத்துவது

ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிக்காக ஆக்ஸிஜன் பொருத்தப்பட்ட பேட்டரியால் இயங்கும் ஊர்திகளின் செயல்பாட்டை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய அவா் தற்போது இந்த மருத்துவமனை ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகக் கூறினார் இங்கு நோயாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ராஜீவ்காந்தி அரசு மருததுவமனையில் ப்ளாஸ்மா உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் நடைபெற்று வருவதால் இது ஒரு ஆராய்ச்சி மையமாக திகழ்வதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் குழாய்கள் அமைக்கும் பணிகளும் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இன்று தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ப்ளாமா தெரபி மூலம் நோயாளிகள் அதிக அளவில் குணமடைந்து வருவதால் இதற்கு அதிக அளவில் ப்ளாஸ்மா தேவைப்படுவதாகக் கூறினாா் தில்லியில் உள்ள மருத்துவ நிறுவனம் ஒன்றில் ப்ளாஸ்மா வங்கியை திரு கெஜ்ரிவால் இன்று தொடங்கி வைத்தார்

இதற்கான முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது

ஏற்கனவே ஜெய்சல்மார் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை தளியார் நிறுவன ஹெலிகாப்டர் மூலமாக பூச்சிக் கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்டன இதற்கு வேளாண் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்தது

நாட்டில் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் உத்திரபிரதேசம் ஹரிபானா மாநிலங்களில் வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகமாக உள்ளது

பொதுவாக இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புளித நீராடி கங்கை நீரை அவர்கள் இல்லத்திற்கு எடுத்துச் செல்வது வழக்கம்